வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோரின் எண்ணிக்கை நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளது விநாயகர் ச சதர்த்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கிங்ஸ்டனில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட்

சுற்றுவட்டப் பாதை குறைக்கப்பட்டது

செல்வாய் கிரகத்தை அடைந்த மங்கள்யாலும் அதற்கக் சான்று

அதவும் நிலவைச் கற்றியே வரும் அதனை நிலவின் தரைநோக்கி நகர்த்துவதற்காக நாளையும்

அது அரிய பல அறிவியல் உண்மைகளை நமக்கு வெளிக்கொணரும் என்பது திண்ணம் சென்னையிலிருந்து ஜெயசிங்

சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் குறு சிறு நடுத்தர தொழில் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற சுயவேலைவாய்ப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் உள்நாட்டு ஊதுபத்தி உற்பத்தியாளர்களின் நலனை பாதுகாக்க வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஊதுபத்தி மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்படும் என்றார்

புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிஜிஎச்எஸ் திட்ட புதிய தலைமையக கட்டடத்தையும் அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய திரு

இந்திய ஆட்சிப் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பயிற்சிப் பாடத்திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்தியப் பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் முஸோரியில் உள்ள லால்பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாகவியல் பயிற்சி மைய வைரவிழா கொண்டாட்டத்தில் பேசிய அவர்

இந்திய ஆட்சிப் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் புதிய அதிகாரிகளை முதலில் மத்திய அரசு பணியில் அமர்த்திவிட்டு பின்னர் மாநிலங்களுக்கு அனுப்பும்போது அந்த அதிகாரிகளுக்கு போதிய அனுபவம் கிடைப்பதாக அவர் குறிப்பிட்டார் வருமான வரி கணக்குத் தாக்கலுக்கு கடைசி நாளான நேற்று முன்தினம்வரை

அரசுமுறைப் பயணமாக வெளிநாடு சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை லண்டனில் இங்கிலாந்து போல்டன் பல்கலைக் கழக துணைவேந்தர் டாக்டர் கொண்டல் ரெட்டி கண்டாடி சந்தித்துப் பேசினார் அப்போது அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு மற்றும் மனநல சிகிச்சை போன்றவற்றில் தமிழக மருத்துவத்துறையுடன் இணைந்து உயர் சிகிச்சை அளிப்பதற்கான திறன் மேம்பாட்டுப் பயிற்சி வழங்கவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் போல்டன் பல்கலைக் கழகம் தயாராக இருப்பதாக அதன் துணைவேந்தர் தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்தார் மேலும்

தாம் மேற்கொண்ட ஆராய்ச்சிக் கடிதத்தை காண்பித்து வாழ்த்து பெற்றதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கபட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

வெங்கைய நாயுடு ஆகியோர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கற்றல் அறிவாற்றல் மற்றும் வளம் போன்றவற்றை உருவகப்படுத்தும் விநாயகரின் பிறப்பை குறிக்கும் வகையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் தேசத்தின் வளர்ச்சிக்காக நாம் அடைய விரும்பும் இலக்கு நன்மதிப்பு மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் நலனுக்காக இந்நாளில் வாழ்த்துவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில் ஒவ்வொரு நல்ல நிகழ்ச்சியையும் தொடங்கும்போது வளமான எதிர்காலம் மற்றும் ஞானத்திற்காக விநாயகரை வணங்குவது வழக்கமாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் விநாயகரை வழிபாட்டால் வளமும் மகிழ்ச்சியும் பொங்கும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் குப்பைகள் அதிகமாக உற்பத்தியாகும் குடியிருப்போர் சங்கங்கள் உணவகங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலேயே அவற்றை முறையாக கையாள நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க நேரிடும் என தமிழ்நாடு திடக்கழிவு மேலாண்மை திட்ட கண்காணிப்புக்குழுத் தலைவராக நீதிபதி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கும் குப்பைகளை பிரித்து உரக்கூடங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார்

பிஜேபி தேர்தல் அறிக்கையில் அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையிலேயே மத்திய அரசு ஜம்மு கஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்திருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு

கணேசன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் பிரச்சினையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளும் வகையில் பிஜேபி சார்பில் மாநிலம் முழுவதும் ஒரு மாதத்திற்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படும் என்றார் பொதுத்துறை வங்கிகள் இணைப்பு என்ற பெயரில் மத்திய அரசு அவற்றை தனியார்மயமாக்க முயற்சிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு

ராஜா கூறியுள்ளார் இந்தியப் பொருளாதாரத்தை சீரமைக்க பொருளாதார நிபுணர்களை கலந்தாலோசித்து முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமரை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஏமன் நாட்டில் சவுதி அரேபியா தலைமையிலான கூட்டுப்படைகள் நடத்திய விமானத் தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மாலத்தீவு தலைநகர் மாலே யில் நடைபெற்ற தெற்காசிய சுபாநாயகர்கள் மாநாட்டில் கஷ்மீர் பிரச்சினையை எழுப்ப பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகளை இந்தியா முறியடித்துள்ளது பாகிஸ்தான் சிறையில் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ள இந்தியர் குல்புஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் இன்று சந்தித்துப் பேச அனுமதி அளிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது

பெர்லினில் நடைபெற்ற தடகளப் போட்டியில் இந்தியாவின் ஜின்ஸன் ஜான்சன் வெள்ளிப்பதக்கம் வென்று உலக சாம்பியன்சிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான கார் பந்தயத்தில் சென்னையைச் சேர்ந்த ராகுல் ரெங்கசாமி முதலிடம் பிடித்துள்ளார்